பிரதமர் திரு

இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவாக்கி வலுப்படுத்தும் வகையில் இப்பயணம் அமையும் என்று வெளியுறவுத் துறைச் செயலர் திரு விஜய் கோகலே கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது பூடான் பயணத்தின் போது அந்நாட்டில் நீர் மின்சாரத் திட்டம் ஒன்றையும் ரூபே அட்டையின் பயன்பாட்டையும் தொடக்கி வைக்க இருக்கிறார் பூடான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிங் யையும் அவர் சந்தித்துப் பேசுவார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு உள்ள முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தார்

அருண்ஜேட்லியின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாக டாக்டர்கள் தம்மிடம் கூறியதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் திரு அருண்ஜேட்லியின் குடும்பத்தினரையும் திரு வெங்கையாநாயுடு சந்தித்துப் பேசினார் நேற்று மாலை பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் டாக்டர் ஹர்ஷவர்தன் மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா ஆகியோர் புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்குச் சென்று திரு அஅுண்ஜேட்லியின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர்

சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா இந்நூலை வெளியிடுகிறார் மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கர்நாடக மாநிலம் பெலகாவி பாகல்கோட் ஆகிய இடங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு மறு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மத்திய அரசு எல்லா உதவிகளையும் வழங்கும் என அவர் உறுதியளித்தார் ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் அங்கடி இந்த மறு ஆய்வின் போது உடன் இருந்தார் இதற்கிடையே கர்நாடக முதலமைச்சர் திரு

கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் நிவாரணப் பணிகளுக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர்

இந்திய ராணுவம் கடலோரக் காவல்படை மற்றும் மத்திய மாநில பேரிடர் நிர்வாகப் படையினரும் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களும் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்

கடினமான இத்தருணத்தை மக்கள் விழிப்புடன் இருந்து ஒன்றாக சமாளிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் கேட்டுக் கொண்டுள்ளார் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்களான திரு சுரேந்திரசிங் நாகர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் இன்று பாரதீய ஜனதா கட்சியில் சேர்ந்துள்ளனர் புதுடில்லியில் உள்ள பிஜேபி தலையமைகத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் திரு பூபேந்திர யாதவ் இவர்களை வரவேற்றார் முன்னதாக இவ்விரு தலைவர்களும் மாநிலங்களவையில் இருந்து ராஜினாமா செய்திருந்தனர் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டிக் கூட்டத்தில் கட்சித் தலைவர் பதவியில் நீடிக்குமாறு திரு ராகுல்காந்தியிடம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சரியானவர் திரு ராகுல்காந்திதான் என்று கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரண்தீப் சுர்ஜேவாலா செய்தியாளர்களிடம் கூறினார் ஆயினும் காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகும் முடிவை மறு பரிசீலனை செய்ய திரு

பிராந்திய துணைக் குழுக்களின் அறிக்கைகள் மீது முடிவெடுப்பதற்காக காங்கிரஸ் காரிய கமிட்டி இன்று மாலை மீண்டும் கூடுவதாக திரு சுர்ஜேவாலா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இம்மாத இறுதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் இக்கூட்டத் தொடரில் நிதித் துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு

புதுச்சேரி டிஜிபி யாக அண்மையில் பதவியேற்ற திரு பாலாஜி ஸ்ரீவத்ஸவா பொதுமக்கள் மற்றும் காவல் துறையினரின் குறைகளை கேட்டறிய மக்கள் சந்திப்பு என்னும் புதிய முன்முயற்சி ஒன்றை தொடக்கியுள்ளார்

முன் அனுமதி ஏதுமின்றி பொதுமக்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காவல் துறை தலைவரின் இந்த முன் முயற்சியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வரவேற்றுள்ளார் எல்லா அதிகாரிகளும் மக்கள் பணியில் செயல்பட வேண்டிய விதம் இதுதான் என்று வாட்ஸ் அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் இன்று இரண்டாவது நாளாகவும் ஏனாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு அதிகாரிகளுடன் மறுஆய்வு கூட்டம் நடத்தினார் ஏனாமில் வெள்ள அபாயத்தை தடுக்கும் வகையில் கோதாவரி ஆற்றின் கரை நெடுகே ஜிஎம்சி பாலயோகி பாலத்திலிருந்து டைடல் லாக் பகுதி வரை நிரந்தர தடுப்புச்சுவர் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் முத்தியால்பேட்டையில் நேற்றிரவு நடைபெற்ற கோவில் திருவிழா ஒன்றில் கூட்ட நெரிசலைப் பயன்படுத்தி மூதாட்டி ஒருவரிடம் இருந்து தங்கச் சங்கிலியைப் பறித்த பெண் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவையைச் சேர்ந்த அந்தப் பெண்ணிற்கு ஏற்கனவே புதுவையில் இத்தகை குற்றங்களில் ஈடுபட்டுள்ள பெண்களுடன் தொடர்பு இருக்கலாம் எனக் கருதப்படுவதால் கும்பலைச் சேர்ந்த மற்றவர்களைத் தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்

உள் மாவட்டங்களின் ஒருசில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது

நேற்று அறிவிக்கப்பட்ட தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற திரைப்படக் கலைஞர்களுக்கு மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று அகில இந்திய திரைப்படக் கூட்டமைப்பின் புனே அலுவலகத் திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் மனித மனதை வெல்ல திரைப்படமே மிகச் சிறந்த ஊடகம் என்றார்